சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு அரசு துறைகள் வைத்துள்ள நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்ச் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

வரும் காரிஃப் பருவத்திற்கு தேவையான தரமான உரத்தை விநியோகம் செய்வதற்காள பணியில் உர நிறுவனங்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சதானந்தா கவுடா தெரிவித்துள்ளார்

பிறை தென்பட்டதை அடுத்து புனித ரம்ஜான் நோன்பு இன்று தொடங்கியதாக தில்லி ஜும்மா மசூதி சாஹி இமாம் சயத் அகமது புகாரி கூறியுள்ளார்

பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் கால அளவு மூன்று புள்ளி ஐந்து நான்கு நாட்களில் இருந்து பத்து புள்ளி ஒன்று மூன்று நாட்களாக அதிகித்துள்ளது என்று இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது

கூடுதல் செயல் நிலையிலான அதிகாரிகள் தலைமையில் சென்னை ஹைதராபாத் சூரத் அகமதாபாத் ஆகிய நகரங்களுக்கு இந்த குழுக்கள் அனுப்பப்படும் என்றும் இந்த செய்தியாளர் சந்திப்பின்போது தகவல் தெரிவிக்கப்பட்டது

சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு அனைத்து அரசு துறையினர் வைத்துள்ள நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் நேற்று நாக்பூரில் இருந்து காணொலி காட்சி மூலம் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பிள் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடிய அவர் இதற்கான உத்தரவு அனைத்து அரசு துறைகளுக்கும் உடனடியாக அனுப்பபடும் என்று தெரிவித்துள்ளார் ஊரடங்கு காலத்தில் சில தொழிற்சாலைகள் இயங்க அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் பணியாற்ற வரும் தொழிலாளா்களுக்கு நோய்த்தொற்று ஏற்படாமல் இருக்க தகுந்த முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை ஆலை நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

பால் தெரிவித்துள்ளார்

இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை சார்பில் மாநில அரசுகளுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தை தொடர்ந்து முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று அதில் கேட்டுக் கொண்டுள்ளது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

தமிழகத்தில் உள்ள அளைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தில்லி முகாம்களில் உள்ள தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு தேவையாள உதவிகளை செய்து தர வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சா் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார்

அவர்களில் பலர் நீரிழிவு மற்றும் இதர உடல் உபாதைகளால் அவதிப்படுவதாக மாநில அரசுக்கு முறையீடுகள் வந்ததாகவும் தனிமை முகாம்களில் குறித்த நேரத்திலற்கு உணவு ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றும் புகா்கள் வந்ததாக அந்த கடிதத்தில் முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனிமை முகாம்களில் இருந்த திரு

எனவே தமிழகத்தை சேர்ந்தவர்களை பாதுகாக்கவும் மருத்துவமனையிலும் தனிமை முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு போதுமான மருத்துவ உதவிகளை செய்து தருமாறு சும்பந்தப்பட்ட துறையினருக்கு முதலமைச்ச் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று முதல் புனித ரமலான் நோன்பிளை தொடங்கினர் அளைவரும் தங்களது இல்லங்களில் தனிநபர் இடைவெளிவிட்டு தொழுகையில் ஈடுபடுமாறு இஸ்லாமியர்களுக்கு தாம் வேண்டுகோள் விடுப்பதாக சாஹி இமாம் கேட்டுக் கொண்டுள்ளார் தொழுகைக்காக அண்டை வீட்டாரை தங்களது இல்லங்களுக்கு அழைக்க வேண்டாம் என்றும் ஒரு அறையில் குடும்பத்துடன் தொழுகை நடத்தும் போது மூன்று பேருக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்